ராம்நாத் கோவிந்த் இன்றுதொடங்கிவைக்கிறார் பிரதமர் திரு

குடும்பங்களுக்குதலா இரண்டுலட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றுகூறியுள்ளார்

கூடாதுஎன்றுமத்தியஅமைச்சர் திரு ஆர் கேசிங் தெரிவித்துள்ளார்

புத்தரின் முதல் போதனைநினைவு தினமானதர்மசக்ராதினக் கொண்டாட்டங்களைகுடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்றுதொடங்கிவைக்கிறார் மத்தியகலாச்சாரஅமைச்சகமும் சர்வதேச புத்தர் கூட்டுசும்மேளனமும் ஏற்பாடுசெய்துள்ளநிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடிகாணொலிகாட்சி மூலம் உரைநிகழ்த்துவார் உத்தரபிரதேசத்தில் வாரணாசியில் உள்ளசிபாடானாஎன்ற புத்தர் இடத்தில் தமதுஐந்துசீடர்களுக்குபோதனைசெய்தார்

இந்நாளையொட்டி மங்கோலியஅதிபர் கல்ட்மாக்லின் படுல்காவிடுத்துள்ளசெய்தியை இந்தியாவுக்கான மங்கோலியதூதர் திரு கோன்சிங் கான்பாய்ட் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் நிகழச்சியில் வாசிப்பார்

இதுதொடர்பாகஅசாம் மாநிலமுதலமைச்சர் திரு சர்பானந்தாசோனோவாலுடன் அவர் தொலைபேசி மூலம் பேசினார்

பாகிஸ்தானில் நேற்றுஏற்பட்டவிபத்தில் உயிரிழந்தசீக்கியர்களின் குடும்பங்களுக்குபிரதமர் திரு நரேந்திரமோடி இரங்கல் தெரிவித்துள்ளார

காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையதாம் இறைவனைபிரார்த்திப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு கட்டமைப்பு வசதிகளைமேம்படுத்துவதற்கானநிதிஒதுக்கீடு மூன்றுமடங்குஅதிகரிக்கப்பட்டுள்ளதாகபிரதமா் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார் லடாக்கில் பாதுகாப்புப்படைவீரர்களிடையேஉரையாற்றுகையில் அவர் இவ்வாறுகூறினார் எல்லைப்பகுதியில் நாட்டுக்காகஉயிர் தியாகம் செய்தபடைவீரர்களைநாடேதற்போதுபோற்றுவதாகக் கூறினார் படைவீரர்களின் துணிச்சல் நாட்டின் ஒவ்வொருவீடுகளிலும் எதிரொலிப்பதாகஅவர் குறிப்பிட்டார் எல்லைப்பகுதியில் பணியாற்றிவரும் படைவீரர்களின் துணிச்சல் போற்றுதலுக்குரியதுஎன்றும் அவர் தெரிவித்தார் இந்ததுணிச்சல் உலகத்திற்குவலுவானசெய்தியைவழங்கி இருப்பதாகவும் அவர் கூறினார் நமதுஎதிரிகள் இந்ததுணிச்சலைதற்போதுஉணர்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் பலவீனமாக இருப்பவர்கள் அமைதியைப் பற்றிபேச இயலாதுஎன்றும் துணிச்சல்தான் அமைதிக்குஅடிப்படைதேவைஎன்றும் பிரதமர் கூறினார் உலகப்போர் அல்லதுஅமைதிநடவடிக்கைகளில் நமதுபடைவீரர்களின் துணிச்சல் மற்றம் வெற்றியைஉலகம் உணர்ந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மனிதகுலத்தின் மேம்பாட்டிற்காகநாம் பாடுபட்டுவருவதாகவும் அவர் கூறினார்

முன்னதாக ஜம்மு கஷ்மீரின் லடாக் மற்றும் லேபகுதிகளுக்குதிசர் பயணம் மேற்கொண்டபிரதமா் முப்படை அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார்

நோய்த் தொற்றுஉள்ளகாலத்தில் இத்தேர்வைஒத்திவைக்கவேண்டுமென்றுஉச்சநீதிமன்றத்தில் வழக்குதொடரப்பட்டநிலையில் இதுகுறித்துமுடிவு செய்ய குழு ஒன்றைமத்தியஅரசுஅமைத்தது அளித்தபரிந்துரையின் அந்தக் குழு அடிப்படையில் இந்ததேர்வுகள் தள்ளிவைக்கப்படுவதாகமத்திய அரசுநேற்று அறிவித்தது

இ பிரதானதேர்வு

மாணவர்களின் பாதுகாப்பைக் கருதியும் தரமானகல்வியைஉறுதிப்படுத்தவும் இந்தமுடிவு எடுக்கப்பட்டதாகமத்தியமனிதவளமேம்பாட்டுத் துறைஅமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் தெரிவித்துள்ளார் மத்தியஅரசின் அனுமதியின்றிசீனாவிலிருந்துமின் சக்திசாதனங்களை இறக்குமதிசெய்யக்கூடாதுஎன்றுமத்தியமின் சக்தித்துறைஅமைச்சர் திரு ஆர் கேசிங் தெரிவித்துள்ளார்

மாநிலமின் துறைஅமைச்சர்கள் மாநாட்டில் காணொளிகாட்சி மூலம் கலந்துகொண்டஅவர் சீனாமட்டுமல்லாமல் வேறுஎந்தநாடுகளிலுமிருந்துமின் சக்திசானங்களை இறக்குமதிசெய்வதற்குமத்தியஅரசின் அனுமதிதேவைஎன்றார்

இந்ததுறைக்குத் தேவைப்படும் பொருட்களை இந்தியஉற்பத்தியாளர்களிடமிருந்தேகொள்முதல் செய்யலாம் என்றுஅமைச்சர் திரு சிங் குறிப்பிட்டார்

பொதுதுறைமற்றம் தளியார் வங்கிகள் மூலம் இந்தகடனுதவிவழங்கப்பட்டுள்ளது வர்த்தகநிறுவனங்கள் எதிர்கொண்டுள்ளசிக்கலைசமாளிப்பதற்குகுறைந்தவட்டியுடன் கடனுதவித் கூடிய திட்டங்களைஅரசுஅறிமுகப்படுத்தியுள்ளது பாரத ஸ்டேட் வங்கிஹெச் டி எஃப் சி வங்கிபரோடா வங்கி பஞ்சாப் தேசிய வங்கிமற்றும் கனரா வங்கிகள் சிறு குறு மற்றும் நடுத்தரநிறுவனங்களுக்கானகடனுதவிகளைவழங்கிவருகின்றன

கிரன் ரிஜூஜூ தெரிவித்துள்ளார் இதனால் சர்வதேசவிளையாட்டுக்களில் இந்தியவீரர்கள் பதக்கங்களைவெல்ல முடியும் என்றுஅவர் கூறினார்

செலுத்தமுடியவில்லைஎன்றும் தொடர்ச்சியானபயிற்சியைப் பெறுவதற்காகஅரசு இந்தநடவடிக்கைமேற்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார்